ஜோதிர் ஆதித்ய சிந்தியா பி ஜேபியில் சேர்ந்தார்

வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

தமிழ்நாடு பி ஜேபி தலைவராக திரு

முருகன் நியமிக்கப்பட்டுள்ளார்

பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் முன்னாள் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று பிற்பகல் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவர் திரு

நட்டா முன்னிலையில் பி ஜேபியில் இணைந்தாா்

சிந்தியா காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை பொறுப்பிலிருந்து நேற்று தம்மை விடுவித்துக் கொண்டாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தலைவர் திரு நட்டா திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தங்களது கட்சியில் இணைவதை தங்களது குடும்பத்தில் மேலும் ஒரு உறுப்பினர் சேருவதாகவே தாங்கள் கருதுவதாக குறிப்பிட்டார் கட்சியின் முக்கிய தலைவராக இருந்து அவர் செயல்படுவார் என்றும் திரு

நட்டா கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இந்தியாவின் எதிர்காலம் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் கையில் உள்ளதாகவும் அவருடைய தலைமையின்கீழ் பணியாற்றும் நாளை தாம் ஆவலோடு எதிர்பார்த்திருப்பதாகவும் கூறினார் இதனிடையே இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி திரு ஜோதிர் ஆதித்ப சிந்தியா காங்கிரசில் இருந்து விலகியதில் பி ஜேபிக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று கூறினார் தங்கள் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களை எவ்வாறு நடத்துவது என்று காங்கிரஸ் கட்சிக்கு தெரியவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மத்தியப்பிரதேசத்தில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் பிஜேபி யும் காங்கிரசும் தங்களது சுட்டமன்ற உறுப்பினர்களை போபாலுக்கு வெளியே பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றுள்ளன அதேநேரத்தில் காங்கிரஸ் முதலமைச்சர் திரு கமல்நாத் உள்ளிட்ட அக்கட்சியின் தலைவர்கள் தங்களுக்கு மத்தியப்பிரதேச சுட்டபேரவையில் பெரும்பான்மை இருப்பதாக கூறி வருகின்றனா் கிடைத்துள்ள தகவலின்படி பிஜேபி சுட்டமன்ற உறுப்பினா்கள் தில்லி அருகே உள்ள குர்காமிற்கு அப்பப்பட்டுள்ளனர்

ராஜஸ்தான் முதலமைச்சா் திரு அசோக் கெலாட் இன்று மாலை அவா்களை சந்தித்து பேசுவார் என்று தெரிகிறது மக்களவை நடப்பு கூட்டத்தொடர் நடவடிக்கைகளில் இருந்து தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்ட ஏழு காங்கிரஸ் உறுப்பினர்களை மீண்டும் அனுமதித்து மக்களை தலைவர் திரு

பிர்லா உத்தரவிட்டுள்ளார் மக்களவை இன்று கூடியதும் அவை மரபுகளுக்கு எதிராக செயல்பட்டதாக நீக்கி வைக்கப்பட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஏழு பேரும் தங்களது நடவடிக்கைக்கு வருத்தம் தெரிவித்து தங்களை அவை நடவடிக்கைகளில் மீண்டும் அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்ததன் பேரில் அவர்கள் மீண்டும் அனுமதிக்கப்படுவதாக மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார்

இதில் நாட்டில் உள்ள வீடுகளை கணக்கெடுக்கும் பணி நடத்தப்படும்

ஜம்மு காஷ்மீர் வடாக் இமாச்சலப்பிரதேசம் உத்தரகாண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் செப்டம்பர் மாதமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் ஆய்வுப் பணிகள் தொடங்கப்படும் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் அஸாம் தவிர மற்ற இடங்களில் வீடுகளை வரிசைப்படுத்தி கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளப்படும்

தேசிய மக்கள் தொகை பதிவேடு குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ள மாநிலங்களுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதில் கேரளாவில் சிகிச்சைக்குப் பிறகு குணமடைந்த மூன்று பேரும் அடங்குவர்

ஈரானில் உள்ள இந்திய யாத்ரீகா்கள் மாணவா்கள் மற்றும் வேலைக்காக சென்றுள்ள இந்திய மீனவா்கள் ஆகியோரை பாதுகாக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது ஈரானில் உள்ள அனைத்து இந்தியா்களையும் பத்திரமாக அழைத்துவர இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

கொரோனா வைரசில் இருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் அடிப்படையான சுகாதார பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய குகாதாரத்துறை அமைச்சும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது அதிகமாக மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் யாருக்காவது இருமல் காய்ச்சல் தென்பட்டால் அவர்கள் மற்றவர்கள் தொடர்பிலிருந்து விலகி இருக்க வேண்டும் கண் மூக்கு வாய் போன்ற பகுதிகளை தொடுவதை தவிர்க்க வேண்டும் தேவைப்பட்டால் கைகளை பாதுகாப்பு முறைகளின்படி கழுவிய பின்னா் தொடலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்புவது கூடாது கைகளை அவ்வப்போது சோப்பு நீரிவோ ஆல்கஹாவால் தயாரிக்கப்பட்ட கை சுத்திகரிப்பாள் கொண்டோ சுத்தம் செய்ய வேண்டும் சாதாரணமாக இருமல் வரும்போது வாய் மூக்கு பகுதிகளை கைக்குட்டை அல்லது குத்தமான துணியால் மூடிக்கொள்ள வேண்டும் உபயோகிக்கப்பட்ட சுத்தப்படுத்தும் தாள்களை உடனடியாக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் இருமல் மற்றும் கவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை தொடர்பு கொள்ள வேண்டும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வரும் மருத்துவர்கள் வாய் மூக்கு பகுதிகளை முகக்கவசம் கொண்டு மூடிக்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய சுகாதார துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

தமிழ்நாடு பிஜேபி தலைவராக திரு எல் முருகன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனம் உடனடியாக அமலுக்கு வருவதாக பிஜேபி கூறியுள்ளது தமிழகத்தில் பிஜேபி முதன்மைக் கட்சியாக உருவெடுப்பதற்கு இதர தலைவர்களுடன் இணைந்து தாம் பாடுபடப்போவதாக திரு எல் முருகன் தெரிவித்தார்

சட்டப்பேரவையில் இன்று வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் இது தொடர்பாக வருவாய் சுற்றுச்சூழல் மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் கடைகள் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை மேற்கொண்டு வருவதாகக் கூறினாா் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட விளைநிலங்களை பாதிக்கும் எந்தவொரு திட்டத்திற்கும் மாநில அரசு அனுமதி அளிக்காது என்று அவர் கூறினார்

எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார் டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச்சன்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் மணீஷ் கௌஷிக் தகுதி பெற்றுள்ளார்

இங்கிலாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்